காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரான் மீதான தடையால் சாப்பகார் துறைமுக திட்டம் பாதிக்கப்படாது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது

பெருமளவில் வாக்காளர்கள் வாக்குச் சாவடிக்கு வந்து வாக்களித்தள்ளதாக அவர் தெரிவித்தாா்

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜாத் மாநிலம் காந்திநகர் தொகுதியிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிலும் சமாஜ்வாதி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் மணிப்பூரிலும் நேற்று தேர்தலை சந்தித்தனர் ஒருசில இடங்களை தவிர வாக்குப்பதிவு நேற்று பொதுவாக அமைதியாக நடைபெற்றது

ஒடிசா மாநிலத்தில் நேற்று கேந்திரபாரா பலாசோர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்தத் தலைவா்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பேசினார் கடந்த ஐந்தாண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட எதிர்க்கட்சிகளால் கூறமுடியாத அளவிற்கு நேர்மையாள அரசாக திகழ்ந்துள்ளது என்றார் அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்கள் பிரச்சினையில்தான் சிக்கிக் கொண்டனர் என்று அவர் குறிப்பிட்டா் முன்னேற்றத்தின் பலன்கள் சாமானிய மக்களை சென்றடைய தொழில்நுட்பத்தை தமது அரசு திறம்பட பயன்படுத்தியதாகவும் திரு மோடி கூறினார்

மத்திய பிரதேசத்தின் ராஜ் நகரில் அக்கட்சியினரிடையே உரையாற்றிய அவர் தமது கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர மக்கள் முடிவெடுப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு உச்சநீதிமன்றம் நேற்று நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்த மனுவை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் இந்த வழக்கில் திரு ராகுல்காந்தி தாம் கூறிய கருத்துக்கு வருத்தம் தெரிவித்து தாக்கல் செய்த பிரமாணப் பத்திரத்தை ஏற்க மறுத்து விட்டது ர்ஃபேல் வழக்கு தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்ட கருத்துக்களுக்கு மீன்டும விளக்கமளிக்குமாறு நீதிபதிகள் நேற்று நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர்

ஐ எஸ் தீவிரவாதியாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் புதுதில்லியில் நேற்று கைது செய்தனர் தில்லி மற்றும் உத்திரபிரதேசத்தில் குண்டு வெடிப்பு தாக்குதல்களை நடத்த சதி திட்டம் தீட்டியதாக இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்

தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருதாக அதிகாரிகள் கூறிபுள்ளனர் நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஈரானிலிருந்து எண்ணொய் இறக்குமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் மற்ற நாடுகளிலிருந்து அதிக அளவு கச்சா எண்ணொய் இறக்குமதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது அமெரிக்காவின் தடையால் இந்தியாவின் டெரோலிய பொருட்கள் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தடையால் சாபஹர் துறைமுக திட்டம் பாதிக்கப்படாது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஈரானில் இந்தியாவால் செயல்படுத்தப்படும் சாபஹர் துறைமுக திட்டம் அமெரிக்காவின் தடையால் பாதிக்கப்படாது என்று கூறினர் ஈரானிலிருந்து என்னெய் இறக்குமதி செய்ய இந்தியா உள்ளிட்ட எட்டு நாடுகளுக்கு வழங்கிய விதி விலக்கு நீட்டிக்கப்பட வில்லை என்றபோதிலும் ஆப்கானிஸ்தான் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மறு கட்டமைப்பு உதவி திட்டங்களுக்காக விலக்கு தொடர்ந்து நீடிப்பதாக அதிகாரிகள் கூறினர் இதன் காரணமாக சாபஹர் துறைமுகத்திற்கு தனியே இத்தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தனர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் கல்வித்துறை மறு சீரமைக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியிருக்கிறார் சென்னையில் தனியார் பல்கலைக் கழகத்தில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு தொடக்க கல்வி மட்டுமின்றி உயர்கல்வியும் இன்றையமையாதது என்று குறிப்பிட்டார் மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவகையில் மாணவர்கள் தங்களது திறன்களை தொடர்ந்து வளர்த்துக்கொள்வதில் கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கவும் அவர்களின் சிந்தனை மற்றும் ஆராய்ச்சி திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டில் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பு மிகச்சிலருக்கு மட்டுமே இருந்துவந்த நிலை தற்போது மாறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவற்றின் தரத்தை மேம்படுத்துவதில் உயர் முன்னுரினம அளிக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அறிவியல் ஆராய்ச்சிகள் கிராமங்களின் நிலையை மேம்படுத்துவதிலும் வேளாண் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் நாட்டின் வடகிழக்கு பகுதியான அருணாச்சலப்பிரதேசத்தின் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது

இந்த நிலநடுகம் திபெத்திலும் உணரப்பட்டதாக சீன செய்தி நிறுவனம் கூறியுள்ளது அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது இந்தியா இதில் சிறப்பு விருந்தினராக கலந்துகொள்கிறது

இந்தியாவை இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக அழைத்ததன் மூலம் இரு நாடு உறவு மேலும் மேம்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கான இந்திய தூதர் நவ்தீப் சிங் சூரி தெரிவித்துள்ளார்

இலங்கையில் தொடர்ந்து உச்சகட்ட கண்காணிப்பு உள்ளதாக அந்நாட்டு அரசு நிர்வாகம் கூறியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடத்தப்பட்ட தொடர் குண்டு வெடிப்பு குறித்து ஏற்கனவே உளவுத்துறை தகவல்கள் வந்ததாக அந்நாடு கூறியுள்ளது இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு சும்பவங்கள் அண்மையில் நியுசிலாந்தில் உள்ள மசூதியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சுட்டிற்கு பதிவடியாக நடத்தப்பட்டது என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இந்நிலையில் இஸ்லாமிய மக்கள் தீவிரவாத செயல்களுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாகவும் இன்னொரு போரை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விர்மசிங்கே கூறியுள்ளார் நாட்டில் இயல்பு நிலை திரும்புவதற்கு சிறிது காலம் பிடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் தாக்குதல்கள் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஐதரபாத் அணியை சென்னை அணி வென்றது

சென்னை அணியின் ஹர்பஜன் சிங் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி பஞ்சாபை எதிர்த்து விளையாடுகிறது